நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது தமிழக அரசின் தலைமைச்செயலாளராக திரு ராஜீவ் ரஞ்சன் நியமிக்கப்பட்டுள்ளார்

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் குறைந்த நாட்களில் அதிகம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பெட்ரோல் நிரப்பும் நிலையங்கள் நேரக்கட்டுப்பாடின்றி இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

ராமேஸ்வரம் தீர்த்தமாடுதல் நிகழ்ச்சிக்கும் மாவட்டந்தோறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டங்களை நடத்துவதற்கும் அனுமதி அளிக்கப்படும் என்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார்

நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கிவைத்தார் இன்றைய முகாமில் விடுபட்ட குழந்தைகளுக்கு வீடு வீடாக சென்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தமிழக அரசின் தலைமைச்செயலராக திரு ராஜீவ் ரஞ்சன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பதவி வகித்து வந்த சண்முகம் இன்று ஒய்வு பெற்றார் இருப்பினும் மாநில அரசின் ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமைச்செயலாளர் அந்தஸ்தில் இந்த புதிய பதவி உருவாக்கப்பட்டுள்ளது